ஜாதி வகுப்புவாதம் ஊழல் இல்வாத புதிய இந்தியாவை உருவாக்குவதே மத்திய அரசின் இலக்கு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் சூரத்தில் புதிய இந்தியாவுக்கான மாரத்தான் ஒட்டத்தை நேற்று மாலை தொடங்கிவைத்து பேசிய அவர் நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் அதிகாரம் பெற்றவராக திகழவேண்டும் என்பதே மத்திய அரசின் குறிக்கோள் என்றார் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி அதுதான் என்று அவர் குறிப்பிட்டார் எந்தவொரு நாடும் தலைவர்களாலும் அரசாலும் உருவாக்கப்படுவது அல்ல என்றும் மக்களே தேசத்தை கட்டமைப்பதாகவும் அவர் கூறினார் மாரத்தான் ஒட்டங்கள் மக்களின் உடல்நலத்தையும் காக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் தெரிவத்தார் முன்னதாக நேற்று பிற்பகல் புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றினார்

இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டுவரும் நிலையில் நீரவ் மோடி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு அவர்களது சொத்துக்களை முடக்கியுள்ளது இந்நிலையில் நீரவ் மோடி மற்றும் சோக்சி ஆகியோரது நிறுவனங்களுக்கு பல்வேறு நாடுகளில் கிளைகள் உள்ளன அது தொடர்பான விவரங்களை சம்பந்தப்பட்ட நாடுகளிடமிருந்து பெற அந்நாட்டின் நீதிமன்றங்களை அனுகுவதற்கு அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது மும்பை நீதிமன்றத்தின் மூலம் இந்த முயற்சியை மேற்கொள்ள இருப்பதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது பெல்ஜியம் ஹாங்காங் சுவிட்சர்வாந்து பிரிட்டன் அமெரிக்கா சீங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை அனுக இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதள் மூலம் அந்நாடுகளில் இவர்கள் இருவரும் மேற்கொண்ட தொழில்கள் மற்றும் பணப்பரிமாற்றங்கள் குறித்து தெரியவரும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

வங்கிக் கடன் முறைகேடு தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தில் தனியார் சர்க்கரை ஆலை ஒன்றுக்கு சொந்தமான எட்டு இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது சிம்போலி சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான அலுவலகங்கள் அந்த ஆலையின் நிறுவனர்களின் வீடுகள் உள்ளிட்டவற்றில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது தில்லி ஹப்பூர் நொய்டா ஆகிய இடங்களில் நேற்று ஒரே நேரத்தில் சோதளை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

இது தொடர்பாக அந்த ஆலையின் தலைவர் மேலாண் இயக்குநர் தலைமைச் செயல் அதிகாரி தலைமை நிதி அதிகாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ராஷ்டீரிய ஜனதா தலைவர் திரு லாலு பிரசாத்தின் மகள் திருமதி மிசா பாரதி மற்றும் அவரது கணவருக்கு சொந்தமான தில்லி பண்ணை வீட்டை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர் சட்டவிரோத பணப்பரிவர்த்தளை தளடக்சட்டத்திள்கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தில்லியில் உள்ள பிஜ்வாசல் பகுதியில் உள்ள திருமதி மிசா பாரதிக்கு சொந்தமான அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது போலி நிறுவனங்கள் மூலம் சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து அமலாக்கத்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது பீகார் சுட்டப்பேரவை மற்றும் சுட்டமேலவை அடங்கிய கூட்டுக்கூட்டத்தில் ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் உரையாற்றவுள்ளார் ஆளுநரின் உரைக்குப் பின்னர் அவையில் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்படவுள்ளது இந்த கூட்டத் தொடர் ஏப்ரல் நான்காம் தேதிவரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறைவால் பாதிக்கப்பட்ட கோவா உடல்நலக் முதலமைச்சர் திரு மனோகர் பாரிக்கர் கோவா மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் திரு பாரிக்கர் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஷ்வஜித் ரானே தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதியில் பாகிஸ்தான் ரானுவம் நேற்று மாலை மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது இந்திய நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ரானுவம் தகுந்த பதிவடி கொடுத்ததாகவும் சுமார் இரண்டு மணி நேரம் துப்பாக்கிச்சூடு நீடித்ததாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்திய தரப்பில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன துபாயில் காலமான நடிகை ஸ்ரீதேவியின் உடல் இன்று இந்தியாவுக்கு கொண்டுவரப்படவுள்ளது முன்னதாக திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொள்ள தபாய் சென்ற ஸ்ரீதேவி நேற்று முன்தினம் இரவு மாரடைப்பால் காலமானார் அவரது உடலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சட்டவிதிகளின்ப இந்தியாவுக்கு கொண்டுவருவதற்கு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பிரேதபரிசோதனை மற்றும் வேறுசில ஆய்வக சோதனைகளுக்குப் பின்னர் தபாய் காவல் துறையினர அவரது உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பார்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளை தபாயில் உள்ள இந்திய தூதரகம் மேற்கொண்டுள்ளது எனவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்துவருவதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்காள இந்திய தூரதர் திரு நவ்தீப் சூரி எமது செய்தியாளரிடம் தெரித்தார் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் அமைதியான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது இந்த இருமாநிலங்களிலும் நாளை சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது

முன்னாள் முதலமைச்சர் திரு நெய்ஃபியூ ரியோ ஒரு தொகுதியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

வில்லியம் நகர் தொகுதியல் வேட்பாளர் ஒருவர் உயிரிழந்ததால் அந்த தொகுதிக்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

வர்த்தகம் கற்றுச்சூழல் நீரிமின் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பான இந்த இரண்டுநாள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மாநாட்டிற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நேபாள் ஒருங்கிணைப்பாளர் திரு பேக் பகதூர் தாப்பா மற்றும் இந்திய ஒருங்கிணைப்பாளர் திரு பகத்சிங் கோஷியாரி ஆகியோர் இந்த மாநாட்டில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக செயல்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் நேபாள் இந்தியா முக்கிய பிரமுகர்கள் குழு வல்லுநர்கள் மற்றும் அறிஞர்களை கொண்டதாகும்

இக்குழுவின் அடுத்தக்கூட்டம் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டிலிருந்த பல்வேறு பகுதிகளை ரானுவம் மீட்டபோது அந்த இயக்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பிடிபட்டனர் துருக்கி மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அவர்கள் மீது பயங்கரவாத குற்றம்சாட்டப்பட்டு பாக்தாத்தில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது

அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் நிருபிக்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதனை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்ய முடியும் எனவும் நீதிமன்ற செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார்

இது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஐந்தாக பதிவானது

இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா மொத்தம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களையும் நான்கு வெண்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளது